பிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று மாலை மாஸ்கோவில் தொடங்குகின்றன

நவீனமயமாக்கப்பட்ட பிலாய் எஃஃகு தொழிற்சாலையை அவர் திறந்து வைக்கவுள்ளார் பிலாய் ஐ ஐ டி க்கு நிரந்தர வளாகத்திற்கான கட்டுமான பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளாா் கிராம பஞ்சாயத்துக்களுக்கு கண்ணாடியிழை கேபிள் இணைப்புகளை வழங்கும் திட்டத்திற்கான நினைவுச் சின்னத்தையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார் ஜக்தல்பூர் ராய்ப்பூரிடையே விமானசேவையையும் அவர் தொடங்கி வைக்கிறார் அங்கு நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேற நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்குகிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்களோடு நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் பிஜேபி தலைமயிலாள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்த்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமரின் ஜன் தன் பயிர்காப்பீடு சுகாதாரம் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு தொழில்களுக்கான கடனுதவி ஆகிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார் ஏழு மாதங்களுக்கு பிறகு இதுபோன்ற கூட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது ஜம்மு மாவட்டத்தில் சுச்சேத்கர் பகுதியில் ஆக்ட்ராய் எல்லைச் சாவடியில் சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற கொடி கூட்டத்தில் பாகிஸ்தான் தரப்பிடம் இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது எல்லைப்பதுகாப்புப் படையின் அதிகாரிகள் மூன்று பேர் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது சாம்பா பகுதியில் சம்பிலியால் எல்லை காவல் நிலையத்தின் மீது முகாந்திரம் இன்றி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிக்சூட்டில் எல்லைப் பாதுகாப்புப்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு இந்த கடுமையான எதிர்ப்பை இந்திய தரப்பு வெளியிட்டது ஜம்மு காஷ்மீரில் இரண்டு மகளிர் காவல் பட்டாலியன்களை உருவாக்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநில காவல்துறையில் பெண்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜம்மு மண்டலத்தில் ஒன்றும் காஷ்மீர் மண்டலத்தில் ஒன்றுமாக இரண்டு அணிகள் உருவாக்கப்படும் இந்த அணிகளில் பத்து எல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு அறுபது சதவீத இடங்கள் கொடுக்கப்படும் இதனால் சுமார் இரண்டாயிரம் தகுதியுள்ள பெண்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த அணிகளுக்கான ஆள்சேர்ப்பு ஒராண்டுக்குள் நிறைவுபெறும்

பல்வேறு தாக்குதல் மற்றும் வன்முறைச் சுப்பவங்களில் ஈடுபட்டதற்காக இவர்களை மாவட்ட ரிசர்வ் காவல் படையினரும் சிறப்பு அதிரடிப் படையினரும் இணைந்த குழுவினர் கைது செய்தனர் தேர்தல் நடவடிக்கையின் போது நாராயண்பூர் மாவட்டத்தின் முஸ்நார் இர்பானார் மற்றும் சில கிராமங்களிலிருந்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் ஒருவர் பெண் பிஜப்பூர் மாவட்டத்தில் பைராம்கள் என்ற இடத்தில் பாதுகாப்புப் படையினர் மூன்று தீவிரவாதிகளை கைது செய்தனர் இவர்கள் பல்வேறு சம்பவங்களில் தொடர்பு உடையவர்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை மத்திய அமைச்சர் திரு அருண் ஜேட்லி குறை கூறியுள்ளார் ஃபேஸ்புக் க்கில் அவர் வெளியிட்டுள்ள கருத்தில் காங்கிரஸ் கட்சி கொள்கை இல்லாத கட்சியாக மாறிவிட்டது என்றும் அதனுடைய ஒரே பிரச்சினை திரு நரேந்திர மோடிதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பெரிய கம்பெனிகளுக்கு இரண்டரை வட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்தது குறித்தும் முத்ரா திட்டம் குறித்தும் திரு ராகுல் காந்தி கூறியுள்ள கருத்துக்களுக்கு திரு ஜேட்லி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்

எனினும் கல்லூரிகளில் நேரடி நியமனத்திற்காள தகுதி முதுநிலைப் பட்டத்துடன் தேசியத் தகுதி தேர்வு தேர்ச்சி அல்லது பிஎச்டி பட்டம் என்பது தொடரும் என்றும் அவர் கூறினார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய நெறிமுறைகளை அறிவித்துப் பேசிய அமைச்சா் கல்வி செயல் திறன் குறியீடுகள் விலக்கிக்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கு பதிவாக இதர அனைத்து ஊக்குவிப்புகளும் புதிய நெறிமுறைகளில் தொடரும் என்றும் அவர் கூறினார்

வியட்நாமின் ஹனாய் நகரில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை சார்ந்த பொதுத்துறை நிறுவனமான பாரத் மின்னுவியல் நிறுவனத்தின் முதலாவது அலுவலகத்தை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார் வியட்நாம் இந்தியா பாதுகாப்பு தொழில் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாதுகாப்பு உற்பத்தியில் விரிவாக்கம் செய்வதை இந்தியா எதிர்நோக்கியிருப்பதாகவும் இந்திய தொழில்நுட்பங்கள் வியம்நாமுக்கு வருவதற்கு இதுவே நல்ல தருணம் என்றும் கூறினார் இந்தியா வியட்நாமுக்கு இடையேயான ஒத்துழைப்பு தளியார் துறைக்கும் விரிவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் வியட்நாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜென்ரல் இன்கோ ஜூவான் லிச் வுடன் ஹனாயில் அவர் பேச்சு நடத்தினார் திருமதி நிர்மலா கீதாராமன் வியட்நாம் அதிபர் ட்ரான் டாய் குவாங் ஐயும் சந்தித்து மண்டல பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார் காசா பகுதியில் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் நாட்டை கண்டனம் செய்யும் தீர்மானத்தை ஐநா பொதுசபை நிறைவேற்றியுள்ளது அரபு நாடுகள் சாா்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த தீா்மானம் இஸ்ரேல் மிக அதிக அளவில் படைபலத்தை பயன்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது இந்த தீர்மானம் பாலஸ்தீனியர்களை பாதுகாப்பதற்கு பரிந்துறைகளை அளிக்கவும் கோருகிறது

திரிபுராவில் வெள்ளநிலமை மோசமாகவே தொடர்கிறது வானிலை ஆய்வு மைய முன்னநிவிப்பின்படி மழை தொடர்ந்து பெய்யுமானால் இந்த நிலைமை மேலும் மோசமடையும் என்று அஞ்சப்படுகிறது கோமதி கோவாய் மாலு் முஹுரி ஆறுகளில் வெள்ள நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக மாநிலத்தின் அவசர நடவடிக்கை மைய அதிகாரிகள் தெரிவித்தனர்

மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் நிவாரண படையினர் ஈடுப்பட்டுள்ளனர் வெள்ள நிலைமையை நேற்று பார்வையிட்ட முதலமைச்சர் திரு பிப்ளாப் குமார் டெப் அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று மக்களுக்கு உறுதி அளித்தாா் மணிப்பூரில் கடந்த மூன்று நாள் கனமழை வெள்ளம் காரணமாக தலைநகர் இம்பால் உட்பட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகள் நீரால் சூழப்பட்டுள்ளன இந்த மாநிலத்தில் உள்ள ஆறுகளிலும் வெள்ளம் அபாய நிலைக்கு மேல் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு இம்பால் உட்பட நான்கு மாவட்டங்களில் நிலச்சரிவு மற்றம் வெள்ளப்பாதிப்பு ஏற்படும் என்று பேரிடர் மேலாண்மை துறை எச்சரித்துள்ளது

முதலமைச்சள் திரு பிரேன் சிங் வெள்ளக்கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நேரடியாக மேற்பாா்வையிட்டு வருகிறார் செக்காள் பகுதியில் ஆற்றில் ஏற்பட்ட உடைப்பைத் தடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது நிறைவடையும் வரை துமே அதனை நேரில் கண்காணிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார் இம்பால் மேற்கு மற்றும் கிழக்குப் பகுதியில் வெள்ளநிவாரண முகாம்களில் தேவையாள அனைத்துப் பொருட்களும் வைக்கப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்ததார்

வெள்ளம் காரணமாக மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று ரஷ்யாவில் தொடங்குகிறது

தற்போதைய சும்பியன் ஜெர்மனியும் ஐந்து முறை உலக கோப்பை வென்ற பிரேசில் அணியும் சேம்பியனாக வர வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் ரஷ்யா சவுதிஅரேபியாவை எதிர்கொள்கிறது மாஸ்கோவில் இப்போட்டி தொடங்குவதற்கு முன் வண்ணமிகு கலைநிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்